தொழில் முதலீட்டுக்கு உகந்த முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி

ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டுமென்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சா் திரு

எடப்பாடி

சென்னையில் இன்று நடைபெற்ற தொழில் முதலீட்டு வாய்ப்புகள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தொழில் திறன்மிக்க மனிதவளத்தையும் சிறந்த கட்டமைப்புகளையும் அமைதியான தொழில் சூழல்களையும் தமிழகம் கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய பொருளாதார விவாகாரங்கள் பிரிவு செயலர் திரு திருமூர்த்தி மாநிலங்களின் வளர்ச்சியில் தான் தேசிய வளர்ச்சி அடங்கியிருப்பதாகவும் எனவே பிரதமர் திரு நரேந்திரமோடி வழிகாட்டுதலின் பேரில் இத்தகைய நிகழ்ச்சிகளை பல்வேறு மாநிலங்களுடன் இணைந்து மத்திய அரசு ஏற்பாடுகள் செய்து வருகிறது என்றார்

முன்னதாக சென்னை பெங்களுர் தொழில் பெருவழிபாதையின் ஒரு பகுதியாக பொன்னேரி தொழிற்பூங்கா அமைப்பதற்கான புரிந்துணா்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது

மேலும் திருவள்ளுர் மாவட்டம் பொன்னேரியில் பாலிமர் தொழிற்பூங்காவிற்கும் அவர் அடிக்கல் நாட்டியுள்ளார்

மத்திய அரசு மேற்கொண்டுவரும் பல்வேறு நடவடிக்கைகளால் நாடு பரிணாம மாற்றத்தை கண்டுவருவதாகவும் தனியார் துறையினரும் இதற்கு இத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கைக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்க தனியார் கல்வி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றார் குடியுரிமை சட்டம் இந்திய குடிமக்கள் சம்மந்தப்பட்டது அல்ல என்பதை அனைவரும் புரிந்துகொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார்

ஊடகங்கள் ஆக்கப்பூர்வமான நேர்மறையான செய்திகளை முன்னேடுத்து செல்லவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் ஊடக அலுவலர்கள் புதிய புதிய நிகழ்ச்சிகளை உருவாக்க வேண்டுமென்றார்

பக்தர்கள் காவி உடை தரித்து தோளில் விபூதி பைகளுடன் கோபாலா கோவிந்தா என்ற கோஷங்களுடன் திக்குறிச்சி திற்பரப்பு திருநந்திக்கரை பொன்மணை திருப்பன்னிபாகம் கல்குளம் மேலாங்கோடு திருவிடைக்கோடு திருவிதாங்கோடு திருப்பன்றிக்கோடு உள்ளிட்ட திருத்தலங்களுக்கு ஓட்டமாக சென்று சுவாமி தரிசனம் செய்தபின் இன்று மாலை திருநட்டாலத்தில் சிவாலய ஒட்டத்தை நிறைவு செய்கின்றனர்

திருச்சி திருவாணைக்கோவில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி மலைக்கோட்டை தாயுமானவர் திருக்கோவில் உறையூர் பஞசவர்னேஸ்வரர் ஆலையம் உத்தமர்கோவில் திருவெறும்பூர் எறும்பீஸ்வரர் ஆலையங்களில் நாளத்தி நாட்டியாஞ்சலி விழா இன்று மாலை தொடங்கி நாளை காலை வரை நடைபெறும்

பாண்டியராஜன் தமிழகத்தில் நகராட்சி மாநகராட்சித் தேர்தல் விரைவில் நடைபெறும் என்றும் தமிழ் பண்பாடு தொல்லியல் துறை அமைச்சர் திரு

திருவள்ளுர் மாவட்டம் ஆவடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை பகுதிகளில் அடுத்த வாரம் அகலாய்வுப் பணிகள் தொடங்கப்படும் என்றார்

இந்நாளையொட்டி அகர முதலி திட்ட இயக்கம் சார்பில் வணிக நிறுவனங்களில் தூய தமிழ் திட்டம் இன்றுமுதல் தொடங்கப்படுகிறது விழுப்புரத்தில் ஆட்சித்தலைவா் திரு